அனைவரும் அடுத்த மாதம் முதல் தேதி தூக்கிலிடப்படுவார்கள் என்று தில்லி நீதிமன்றம் கூறியுள்ளது

நிலைநிறுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

ஐந்து தங்கப் பதக்கம் கிடைத்துள்ளது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குற்றவாளியின் கருணை மனுவை நிராகரித்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

இதனை தில்லிதுணை நிலை ஆளுநர் திரு

நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த விண்வெளி ஆய்வுக் கழகம் இந்த ஆண்டு மென்மேலும் வெற்றி பெற தமது வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார்

நரேந்திர மோதியை நேற்று சந்தித்தார் வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள இந்தியா ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாடு குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பு கூறுகிறது

காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் உள்ள மாணவர்களும் பிரதமருடன் கலந்துரையாடுகின்றனர் காற்று மாசை குறைப்பதற்கு அரசு மற்றும் பொது வாகனங்களை மின் வாகனங்களாக மாற்றுவது தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பாப்டே தலைமையிலான அமர்வு நான்கு வாரங்களுக்குள் மத்திய சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கை ஒத்தி வைத்தது தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு பங்களித்தோருக்கான சர்தார் பட்டேல் தேசிய ஒற்றுமை விருது பெற விண்ணப்பங்களை மத்திய அரசு வரவேற்றுள்ளது

இது தொடர்பாக அம்மாநிலத்தின் தலைமைச் செயலாளருக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார் இதர அமைச்சர்களும் ஜம்மு கஷ்மீருக்கு சென்று பொதுமக்களுடன் கலந்துரையாடுமாறு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வேண்டுகோள் விடுத்துள்ளார் மும்பை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் கைது செய்யப்பட்டு பெரோலில் வெளிவந்த டாக்டர் ஜலீஸ் அன்சாரி தலைமறைவானதை அடுத்து உத்திரப்பிரதேச சிறப்பு காவல் படையினர் அவரை கான்பூரில் கைது செய்தனர்

இதனையடுத்து நாடு முழுவதும் காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டதாகவும் அவர் கான்பூரில் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிறப்பு காவல் படையினர் அவரை கைது செய்து லக்னோவிற்கு அழைத்து வந்ததாகவும் திரு ஓ பி சிங் கூறினார் வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வரப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை முழுவதுமாக தடை செய்ய விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என்று கற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நகராட்சி மாநகராட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார்

லெனாளில் இயங்கும் ஹிஸ்புல்வா தீவிரவாத இயக்கத்திற்குச் சொந்தமான அனைத்து சொத்துக்களையும் முடக்கி வைக்குமாறும் கருப்பு பட்டியலில் சேர்க்குமாறும் பிரிட்டன் பரிந்துரை செய்துள்ளது உக்ரைன் விமானம் ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்று அந்நாட்டு தலைவர் திரு அயத்துல்லா அலி காமேனி கூறியுள்ளார் ஜெர்மனியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் லிபியா அமைதி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கலந்து கொள்ள இருப்பதாக க்ரெம்லின் மாளிகை தெரிவிததுள்ளது தீவிரவாதிகள் தாக்குதல் சமூக கலவரங்கள் போன்ற வன்முறை சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசின் நிதியுதவி பெறுவதற்கு ஆதார் எண் தேவை என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

பிரஹவாத் சிங் கூறியுள்ளார்

செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்து பறவைகள் வந்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தது காணும் பொங்கலை ஒட்டி கோவை சூலூர் படகுத்துறையில் பொங்கல் போட்டிகள் நடைபெற்றன நாமக்கல்வில் எருதுவிடும் திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது

செஞ்சி மலைக்கோட்டையில் மக்கள் கானும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடினர் நாகப்பட்டிணம் மாவட்டம் பூம்புகார் கோடியக்கரை வனவிலங்குகள் சரணாலயத்திலும் வேளாங்கள்னி நாகூர் தர்கா தரங்கம்பாடி உள்ளிட்ட கற்றுலா தலங்களில் நேற்று மக்கள் கூட்டம் நிரம்பியிருந்தது திருவாரூர் மன்னார்குடி ராஜகோபால ஸ்வாமி கோயில் வளாகத்தில் காணும் பொங்கலை அடுத்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே இடத்தில் கூடி பண்டிகையை கொண்டாடினர் திருவள்ளுர் மாவட்டம் பழவேற்காட்டில் காணும் பொங்கல் தினத்தை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மேற்கொண்டனர் பூண்டி நீர்த்தேக்கத்தையும் பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர்

வேலூர் மாவட்டம் கீழ்முட்டுக்கூர் கிராமத்தில் மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சியில் ஏராளமான காளைகள் பங்கேற்றன விளையாட்டுச் செய்திகள் குவஹாத்தியில் நடைபெற்று வரும் தேசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் கர்நாடகாவுக்கு ஐந்து தங்கப் பதக்கம் கிடைத்துள்ளது

கர்நாடகாவின் குஷி தினேஷ் இரண்டு தங்கப் பதக்கம் வென்றார்

நேற்றைய ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது

மூன்று போட்டிகள் கொண்ட இந்தத் தொடரில் இரு அணிகளும் தவா ஒரு புள்ளி பெற்றுள்ளன மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி நாளை பெங்களுரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெறுகிறது